பொருளாதாரத்தை ஊக்குவிக்க ஜிஎஸ்டி வரி குறைப்பு சில புதிய வரிகளை திரும்பப்பெறுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

தெரிவித்துள்ளார்

வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுவருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார நிலை குறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உலக பொருளாதார வளர்ச்சி மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதை கட்டிக்காட்டினார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்களையும் வெளியிட்ட அவர் அமெரிக்கா சீனாவை விட இந்தியா அதிக அளவில் வளர்ச்சி பெற்று வருவதாக குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறிய அவர் தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க துணிச்சலாள நடவடிக்கைகளை அரசு எடுத்துவருவதாகவும் அவர் கூறினார் கொழில் தொடங்குவதற்கான அனுமதி பெறம் நடைமுறைகள் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில நாட்களிலேயே இதனை பெற்று தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலை உருவாக்கித்தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

சரக்கு மற்றும் சேவை வரியை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதில் உள்ள நடைமுறை கிக்கல்கள் களையப்படும் என்றும் கூறிய நிதியமைச்சர் நாளை மறுநாள் இதுகுறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்படவுள்ளதாகவும் கூறினார் வெளிநாட்டு முதலீடுகள் மீதான கூடுதல் வரி நீக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு புதிய வரிகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஸ்டார்ட் அப் திட்டத்தின்கீழ் தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகைகள் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார் ரெப்போ வட்டி விகிதத்தின் பயன்கள் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வங்கிகள் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடனுதவியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வங்கிகள் ஒரு முறைக்கு மேல் ஆதார் விவரங்களை அளிக்கும்படி கடனுதவி கேட்டு வரும் தொழில் நிறுவனங்களை நிர்பந்திக்க்கூடாது என்றும் திருமதி நிர்மவா சீதாராமன் தெரிவித்தார் இந்தியா விரைவான பொருளாதார வளர்ச்சியை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரசு முறைப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார் தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரக புதிய இந்தியாவை நிர்மாணிக்கும் பணியில் வெற்றி கண்டதால்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையான ஆதரவுடன் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்துள்ளதாக தெரிவித்தார் ஊழல் மற்றும் தீவிரவாதத்தை அறவே ஒழிப்பது வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது பொதுமக்களின் பணத்தை அபகரிப்பவரிடமிருந்து மீட்பது போன்றவையே புதிய இந்தியாவின் இலக்காகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் முத்தலாக் முறையை அகற்றி முஸ்லீம் பெண்களுக்கு நீதியை பெற்றுத் தந்துள்ளதாகவும் அவர் கூறினார்

மூன்று நாடுகள் அரசு முறைப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி தமது பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்றிரவு ஐக்கிய அரபு எமிரேட் செல்கிறார் நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய எடுத்துவருவதாக நித்தி ஆயோக் துணைத்தலைவர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று எமது செய்திப்பிரிவுக்கு அவர் அளித்த பேட்டியில் மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க அனுமதித்திருப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறினார்

நேரடி நெல் விதைப்பு முறையில் சாகுபடி மேற்கொள்ளும்போது

டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள்ளுர் பாசன வசதியுடன் நேரடி நெல் விதைப்பு செய்யும் இதர மாவட்ட விவசாயிகளும் உழவு மாளியத்தை பெற்று நீரை சேமித்து பயிர் விளைச்சலை பெருக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் தமிழகத்தில் ஊடுருவி இருப்பதாக கிடைத்த புலனாய்வு தகவல்களையடுத்து மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

கடலோர மாவட்டங்களில் கண்காணிப்பு முடுக்கி விடப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் முதல் தூத்துக்குடி வரையிவான மன்னார்வளைகுடா பகுதியில் இந்திய கடற்படையினர் மற்றும் தமிழக கடலோர காவல்படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் கோவை மாவட்டத்தில் ரோந்து நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதோடு வாகன சோதனைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கோவை காவல்துறை ஆணையர் திரு சுமித் சரண் தெரிவித்துள்ளார் மேட்டுப்பாளையத்தில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு பெரியய்யா தலைமையில் நேற்று நள்ளிரவு முதல் கண்காணிப்புப்பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வாகன சோதனையும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது

சென்னை காவல் துறை ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையம் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் வழிபாட்டுத்தலங்களில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இதனிடையே இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் உளவுத்துறை எச்சரிக்கையைத் தொடர்ந்து மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் பொதுமக்கள் அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்றும் அவர் கூறினார் இந்திய அமெரிக்க கடலோர காவல்படை கூட்டுப்பயிற்சி இன்று சென்னைக்கு அப்பால் வங்கக்கடலில் நடைபெற்றது இந்தியாவின் ஷவ்ரியா மற்றும் அமெரிக்காவின் ஸ்ட்ராட்டன் ஆகிய கடலோர காவல்படை மற்றும் ஹெலிகாப்டர்கள் இப்பயிற்சியில் பங்கேற்றன இருநாட்டு படையினரும் இணைந்து செயல்படுதல் தங்கள் பணி அனுபவங்களை பகிர்ந்தகொள்ளுதல் ஆகியவை தொடர்பாக பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன போதைப்பொருள் ஆயுதங்கள் மற்றும் மனிதர்களை கடத்துதல் சட்ட விரோத மீன்பிடிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை தடுப்பது தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் கடற்கொள்ளையை தடுத்தல் ஆகியவையும் இக்கூட்டுப்பயிற்சியில் இடம்பெற்றன உணவுப்பொருள் பதப்படுத்தும் தொழிலை ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநர் திரு பள்வாரிவால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

மாநில அரசு அன்மையில் வெளியிட்டுள்ள உணவுப்பொருள் பதப்படுத்துதல் குறித்த கொள்கை விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் என்றும் உணவுப்பொருட்கள் வீணாவதை பெருமளவு தவிர்க்கப்படும் என்றும் கூறினார் விவசாய விளைப்பொருட்களின் மதிப்பை கூட்டி கூடுதலான வருவாய் ஈட்டவும் மத்திய மாநில அரசின் கொள்கைகள் உதவிடும் என்றும் ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தெரிவித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மீது சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்கில் தலையிட உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திருமதி பானுமதி திரு ஏ எஸ் போபண்ணா ஆகியோர் கொண்ட அமர்வு சட்டவிரோத பணபரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப்பிரிவு தொடர்ந்த வழக்கில் மட்டும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை திரு சிதம்பரத்தின் கைது நடவடிக்கையை நிறுத்திவைத்துள்ளது முன்ஜாமீன் மனு மீதான விசாரணைய வரும் திங்கட்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் திரு சிதம்பரம் வரும் திங்கட்கிழமையன்றே சிபிஐ விசாரணைக்கு பின்பு தனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் இதனிடையே தமது சிபிஐ காவலை ரத்து செய்யக்கோரி திரு சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் விளையாட்டுச் செய்தி உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்